பீகார் மாநில மக்களுக்கும் இடைத் தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களித்த மகிகளுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்

செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார்

நாட்டில் ஒய்வூதியதாரர்களின் பயன்பாட்டிற்காக டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நல அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தபாயில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழத்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டனி வெற்றி பெற்று மீன்டும் ஆட்சி அமைக்கிறது

இதர கட்சிகளுக்கு எட்டு தொகுதிகள் கிடைத்தது

இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சாவும் விகாஸ் ஷீல் இன்சான் கட்சியும் தலா நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றன

சிபிஐ மற்றும் சிபிஐ மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் கிடைத்தன

அசாதுதின் ஒவைசி தலைமையிலான மஜ்லீஸ் கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் கிடைத்தன ஐக்கிய ஜனதா தள் கட்சியின் திரு சுனில் குமார் வால்மீகி நகர் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் ராஷ்ட்ரிய ஜனதா தள் கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றார் பிகார் மாநில தேர்தல் ஜனநாயகத்தின் முதல் பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டனியின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பிகார் மக்களுக்குப் பிரதமர் நன்றி தெரிவித்தார் இந்த தேர்தலில் அதிகளவு வாக்காளர்கள் வாக்களித்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் வளர்ச்சியை முன்னிறுத்தியே மக்கள் வாக்களித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் பதினைந்து வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் இந்தக் கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி கட்சித் தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி பிரமுகர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் வளர்ச்சி மேம்பாடு மற்றும் நல்வாட்சிக்கு பிகார் மாநில மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மணிப்பூர் தெலுங்கானா கர்நாடகா குஜாத் மத்திய பிரதேசம் உத்தரபிரதேசம் இடைத் தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களித்த மக்கள் தமது அரசின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் உலகில் உள்ள சூழ்நிலைகளுக்கு ஒத்தவாறு ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் கூடுதல் நாடுகளை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திருநரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள இந்த காலக் கட்டத்தில் ஐ நா வின் செயல்பாடுகளும் அதற்கேற்றாற் போல மாறவேண்டும் என்றார்

இந்த அமைப்பில் உள்ள கோட்பாடுகளை இந்தியா உறுப்பினர் என்ற நிலையில் நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர் இருதரப்பு உறவுகள் தொடர்பான விவகாரங்களை இந்த அரங்கில் கொண்டு வருவது ஏற்புடையதல்ல என்றார்

உலகின் மாபெரும் தடுப்பு மருந்து உற்பத்தியாளராக இந்தியா கோவிட் தொற்றை ஒழிப்பதற்கு உதவும் என்றார் அடுத்த ஆண்டு ஷங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள தஜகஸ்தான் அதிபர் இமோமலி ரகுமானுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலையை நாளை காணொளி காட்சி வாயிவாக திறந்து வைக்கிறார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார் நாட்டின் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த விவோகானந்தரின் கொள்கை இன்றைய இளைஞர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக இருப்பதாக பிரதமர் தமது உரைகளில் குறிப்பிட்டுள்ளார் விவேகானந்தர் எப்போதும் நாட்டு நலனை முன்னிறுத்தியே செயல்பட்டதாகவும் சேவை மனப்பான்மை கொண்டவராக விளங்கினார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவை உலக அரங்கில் அறியச் செய்த பெருமை அவரையே சாரும் என்று அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரி மேல் முறையீட்டுத் தீர்ப்பாய அதிகாரிகளுக்கான அலுவலசம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களை இன்று திறந்து வைக்கிறார்

மாநில அரசு இதற்காக ஒன்றரை ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கியதையடுத்து வாடகைக் கட்டிடத்தில் இயங்கி வந்த தீர்ப்பாயம் சொந்த இடத்தில் அமைக்கப்பட்டது இந்தியாவை உலக அரங்கில் கல்வி மையமாக உருவாக்குவதற்கு மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் தேசிய கல்வி தினத்தையொட்டி நேற்று அவர் மும்பை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொளி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைந்து உடன்பாடுகளை ஏற்படுத்தி கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

பொக்ரியால் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஒய்வூதியதாரர்களின் பயன்பாட்டிற்காக டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நல அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார்

இந்த பண்டிகை நாட்களில் அனைவரும் முக கவசங்களை அணிய வேண்டும் என்றும் சமுக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மருந்து உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரி ஏற்றிக் கொண்டு வந்த இந்திய கப்பல் நிறுத்துவதற்கு சீனா அனுமதி வழங்கவில்லை கோவிட் காரணங்கள் காட்டி ஜூன் மாதம் முதல் ஜக் ஆனந்த் என்ற கப்பல் ஜின்தாங் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் வாய் வெள்வின் சீன நெறிமுறைகளின் படி அவர்கள் தனிமைப்படுத்தப் பட வேண்டும் என்றார் அவர்களுக்கான உதவியை சீன அரசு வழங்கி வருவதாக் குறிப்பிட்டார் கடந்த திங்கட்கிழமையன்று கப்பல் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என்று சீனா அறிவித்திருந்தது சர்வதேச போக்குவரத்து பணியாளர் கூட்டமைப்பு சங்கம் கப்பலில் உள்ள பணியாளர்கள் குறித்து கவலை வெளியிட்டனர் இந்தக் கப்பலை சீன அரசு வெளியே செல்லவும் அனுமதிக்கவில்லை என்று சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பபடன் கோவிட் தொற்று கட்டுப்பாடு ஆலோசக வாரியத்துடன் ஆலோசனை மேற்கொண்டனர் அமெரிக்காவில் தடுப்பு மருந்து வெளியான உடன் அந்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பு மருந்து இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

பைடனும் அமெரிக்க துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரீஸ் ம் நாட்டின் எதிர்காலத் திட்டம் தொடர்பான இணையதளத்தை நேற்று தொடங்கி வைத்தனர் பருவநிலை மாற்றம் பொருளாதாரம் மற்றும் நிறவெறியைக் கட்டுப்படுத்துவது தொடர்பான அம்சங்களும் இதில் இடம் பெற்றுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழத்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் விளையாட தீர்மானித்தது